அதிபர்களுடன் பிரசிவாவில் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார்

என்றும் இவர்கள் அடுத்தமாதம் இ ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு தடையில்லை என்றும் உச்சநீதிமன்றம் தீரப்ப்பளித்துள்ளது

தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார்

இரண்டாவது சுற்றுக்கு தகுதிபெற்றுள்ளனர்

பிரேசில் அதிபர் ஜாயர் போல்சோநரோ சீன அதிபர் ஜி ஜின் பிங் ஆகியோரையும் சந்தித்து இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார் பிரிக்ஸ் உச்சிமாநாடு நாளை தொடங்கவுள்ள நிலையில் இந்நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பேசுவதற்காக பிரதமர் மோதி இன்று நண்பகல் பிரேசில் சென்றடைந்தார் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பாள பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பொருளாதாரம் பாதுகாப்பு இருதரப்பு வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை ஆலோசிக்க உள்ளது நடப்பாண்டின் பிரிக்ஸ் மாநாட்டிற்கான கருப்பொருள் புதியதொரு எதிர்காலத்திற்கான பொருளாதார வளர்ச்சி என்பதாகும் பிரிக்ஸ் வர்த்தக கவுன்சிலின் கூட்டமும் இம்மாநாட்டை ஒட்டி இன்று நடைபெறுகிறது உறுப்புநாடுகளைச் சேர்ந்த வர்த்தக பிரதிநிதிகள் இக் கூட்டத்தில் கலந்துகொள்கின்றனர் பிரிக்ஸ் நாடுகளின் வளர்ச்சிக்கென நிறுவப்பட்டுள்ள வங்கியும் பிரிக்ஸ் வர்த்தக கவுன்சிலும் உறுப்புநாடுகளின் தலைவர்களிடம் அறிக்கை தாக்கல் செய்யவுள்ளன இம்மாநாட்டின் நிறைவை ஒட்டி உறப்புநாடுகளின் தலைவர்கள் கூட்டாக பிரகடனம் ஒன்றை வெளியிட தீர்மானித்துள்ளன நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தி பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது குறித்தும் உறப்பு இவ்வாண்டின் பிரிக்ஸ் மாநாட்டில் ஆலோசிக்கப்படவுள்ளது தகவல் பெறும் உரிமைச்சுட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகத்திற்கும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இத்தொடர்பாக தில்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனுவிளை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது நீதிபதிகள் திரு ரமணா திரு சந்திரசூட் திரு தீபக் குப்தா திரு சஞ்சய் கண்ணா ஆகியோரையும் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கொலிஜியத்தின் மூலம் பரிந்துரை செய்வதற்கு அளிக்கப்படும் நீதிபதிகளின் பட்டியலை தகவல் அறியும் உரிமைச்சட்டத்தின்கீழ் வழங்கலாம் என்றும் நீதிபதிகளை தெரிவு செய்வதற்கானகாரணங்களை இந்த சட்டத்தின்கீழ் வழங்க தேவையில்லை என்றும் கூறியது நீதித்துறையில் வெளிப்படைத் தன்மையை பராமரிக்கும் அதேவேளையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலுகத்தின் ரகசிய காப்புரிமைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தகவலை அளிக்கலாம் என்றம் நீதிபதிகள் தெரிவித்தனர்

இத்தொடர்பாக மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி ரமணா தலைமயிலான அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் நடப்பு சுட்டப்பேரவையின் எஞ்சிய காலம் முழுமைக்கும் தேர்தலில் போட்டியிட முடியாது என்று பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவு செல்வாது என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது தில்லி உள்ளிட்ட வடமாநிலங்களில் காற்றுமாகபடுவதால் ஏற்படும் பிரச்சினையை சமாளிக்க ஜப்பானில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஹைட்ரஜன் வாயு தொழில்நட்பத்தை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறு குறித்து ஆராயுமாறு மத்தியஅரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

தலைநகர் தில்லியில் குளிர்காலம் தொடங்கவுள்ள நிலையில் குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைவதால் காற்றின்மாசு தரை பகுதிக்கு அழுத்தப்படுவதாகவும் மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது காற்று மாசை சமாளிக்க ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க வாகனப்போக்குவரத்து கட்டுப்பாடு தில்லியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது மேகாலயா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக திரு முகம்மது ரபீக் இன்று பதவியேற்றார் ஆளுநர் தட்காகெட்டா ராய் ஷில்லாங்கில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார் மேகாலயாவில் தலைமை நீதிபதியாக இருந்த திரு அஜய்குமார் மிட்டல் மத்தியப்பிரதேச உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து நீதிபதி திரு ரஃபீக் மேகாலயா உயர்நீதிமன்றத்தின் எட்டாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஜார்கண்ட் சுட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனுத்தாக்கல் இன்று முடிவடைந்தது நாளை வேட்புமனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் வரும் சனிக்கிழமை மனுக்களை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு கடைசிநாளாகும்

மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பது குறித்து சிவசேளா தலைவர் திரு உத்தவ் தாக்கரே மாநில காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தினார் மகாராஷ்டிர காங்கிரஸ் தலைவர்கள் குழுவில் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு பாலாசாஹேப் தோரட் முன்னாள் முதலமைச்சர் திரு அசோக் சவான் மாணிக்கராவ் தாக்கரே ஆகியோர் கலந்துகொண்டனர் ஆட்சி அமைப்பதற்கான குறைந்தபட்ச செயல்திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கராவ் தாக்கரே பேச்சுவார்த்தைகள் தொடங்கி சரியான திசையில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் குறைந்தபட்ச செயல்திட்டம் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடனும் ஆவோசித்த பின்னரே முடிவு செய்யப்படும் என்றும் திரு மாணிக்கராவ் தாக்கரே கூறினார் சத்தீஸ்கர் சுக்மா மாவட்டத்தில் உள்ள பஸ்தார் பகுதியில் பாதுகாப்புப்படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் மாவோயிஸ்ட் தீவிரவாதி சுட்டுக்கொல்லப்பட்டான் கச்சாம்பள்ளியில் வனப்பகுதியில் நடந்த சண்டையின்போது இந்த தீவிரவாதி கட்டுக்கொல்லப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன கொல்லப்பட்ட தீவிரவாதியின் உடலை கைப்பற்றியுள்ளதாகவும் அவரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் புதுதில்லி வந்துள்ள வேல்ஸ் இளவரசர் திரு சார்லஸ் இன்று பிற்பகல் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த்தை சந்தித்தார் இந்தியாவும் பிரிட்டனும் நெருங்கிய நட்பு நாடுகள் என்று தெரிவித்த குடியரசுத்தலைவர் இருநாடுகளுக்கும் இடையேயான வரலாற்றுச்சிறப்புமிக்க தொடர்புகளையும் இரு நாடுகளும் பகிர்ந்துகொள்வதையும் அவர் குறிப்பிட்டார் காமன்வெல்த் தலைவராக வேல்ஸ் இளவரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பாராட்டு தெரிவித்த குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் உலகின் வளர்ந்து வரும் நாடுகள் சிறிய நாடுகள் ஆகியவற்றின் கோரிக்கைகளை முள்வைப்பதற்கான ஒரு அமைப்பாக காமன்வெல்த் செயல்பட்டு வருவதாகவும் இந்தியா அதன் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் கூறியுள்ளார் அரசு முறைப்பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் சிக்காகோவில் நடைபெற்ற தொழில் கூட்டமைப்பு கருத்தரங்கில் கலந்துகொண்டு பேசினார் புதிய தொழில் தொடங்குவதற்கான உகந்த மாநிலங்கள் பட்டியலில் நாட்டிலேயே தமிழகம் இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறினார் வாகன உற்பத்தியின் முனையமாக தமிழகம் உருவெடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதனை கருத்தில்கொண்டு கூடுதல் முதலீடுகளை செய்ய தொழில் அதிபர்கள் முள்வர வேண்டும் என்றம் திரு ஒபன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்தார் நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக கற்றுலா வாகன ஒட்டிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

வழக்கறிஞர்கள் போராட்டம் காரணமாக காணொலி காட்சி வாயிலாக திரு சிதம்பரம் நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் முன் ஆஜர்படுத்தப்பட்டார் அமலாக்கப்பிரிவு விடுத்த கோரிக்கையை ஏற்று நீதிமன்றக் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து ஸ்ரீகாந்த் மற்றும் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

உலகக்கோப்பை காவ்பந்து போட்டிக்கான தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா நாளை ஆப்கானிஸ்தாளை எதிர்கொள்கிறது தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரடிப்படி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை இந்தோரில் தொடங்குகிறது இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன